வாக்குப்பதிவுக்குத் தேவையானஅனைத்துஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகதேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இதேபோல இரண்டாவதுகட்டதேர்தல் நடைபெறவிருந்ததிரிபுரா மக்களவைத்தொகுதி சட்டம் ஒழுங்கை கருத்தில்கொண்டு மூன்றாவதுகட்டத்தேர்தலுக்குஒத்திவைக்கப்பட்டுள்ளது அஸ்ஸாம் பீகார் ஷடிஸாஆகிபமாநிலங்களில் தவாஐந்ததொகுதிகளிலும் சத்திஷ்கா் மேற்குவங்கம் ஆகியமாநிலங்களில் தலா மூன்றுதொகுதிகளிலும் நாளைவாக்குப்பதிவு நடைபெறுகிறது

நாளைவாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் துணைராணுவப் படையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது வாக்குப்பதிவுக்கானமின்னனுளந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்குபாதுகாப்புடன் கொண்டுசெல்லப்படுகின்றன

இதையடுத்து அந்தவாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நடத்தஉத்தரவிடப்பட்டுள்ளதுஎனகூடுதல் தலைமைத் தேர்தல் அதிகாரிகாங்கிதரங் இன்றுசெய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மக்களவைத்தேர்தலில் போட்டியிடும் மேலும் ஒருவேட்பாளர்களின் பட்டியலைபிஜேபிவெளியிட்டுள்ளது இதன்படி போபால் மக்களவைத்தொகுதியில் சாத்விபிரயாக்யாசிங் தாக்கூரும் விதிஷாமக்களவைத்தொகுதியில் திருரமாகாந்த் பார்கவ் வும் குணாமக்களவைத்தொகுதியில் திருகேபியாதவ் வும் போட்டியிடுவார்கள் எனஅறிவிக்கப்பட்டுள்ளது மத்தியப்பிரதேசத்தில் உள்ளசாஹர் மக்களவைத்தொகுதியில் ராஜ்பகதூர்சிங் போட்டியிடுவார் எனபிஜேபிதெரிவித்துள்ளது குடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்துக்குஎதிராக கருத்துக்கள் தெரிவித்தகாங்கிரஸ் மூத்ததலைவரும் கெலாட் ராஜஸ்தான் முதலமைச்சருமானதிருஅசோக் மன்னிப்பு கோரவேண்டும் எனபிஜேபிவலியுறுத்தியுள்ளது

ராஷ்ட்ரீய ஜனதாதளம் கட்சியைச்சேர்ந்தஅவி அஷ்ரப் ஆத்மி கட்சியின் அடிப்படைஉறுப்பினர் பதவியிலிருந்துவிலகி மதுபாளிமக்களவைத் தொகுதியில் சுயேட்சைவேட்பாளராகமனுதாக்கல் செய்துள்ளார் கட்சிவிரோதநடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என ராஷ்ட்ரீய ஜனதாதளதலைவர் தேஜஸ்விபிரசாத் யாதவ் ஏற்கனவேஎச்சரிக்கைவிடுத்திருந்தார் இந்நிலையில் அலி அஷ்ரப் ஆத்மி கட்சியிலிருந்துநீக்கப்பட்டுள்ளதாக ராஷ்ட்ரீய ஜனதாதளம் தெரிவித்துள்ளது

மேற்குவங்கத்தில் நியாயமாகவும் கதந்திரமாகவும் தேர்தல் நடைபெறவிவேக் துபேசிறப்பு காவல் பார்வையாளராகஏற்கனவேநியமிக்கப்பட்டுள்ளார்

இந்ததொகுதிகளில் அஜய் விநாயக் சிறப்பு தேர்தல் பார்வையாளராகசெயல்படுவார் தமிழகத்தில் நாளைவாக்குப்பதிவு நடத்துவதற்கானஅனைத்துஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகதமிழகதலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்தியப்பிரதசாஹு கூறியிருக்கிறார்

தமிழ்நாட்டில் தூத்துக்குடமக்களவைத் தொகுதிதிமுகவேட்பாளர் திருமதிகளிமொழிஅந்ததொகுதியில் தங்கியிருக்கும் வீட்டில் வருமானவரித்துறைஅதிகாரிகள் சோதனைநடத்தினார்கள் இரண்டுமணிநேரம் இந்தசோதனைநடைபெற்றது இந்தசோதனைக்குதிமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் வேண்டுமென்றேகுறிவைத்துஎதிர்க்கட்சியினரின் வளாகங்கள் சோதனையிடப்படுவதாககுற்றம்சாட்டியுள்ளஅவர் அதேதொகுதியில் போட்டியிடும் பிஜேபிவேட்பாளரின் வளாகத்தில் ஏன் சோதனைநடத்தவில்லைஎன்றுகேள்விஎழுப்பியுள்ளார்

நாளைதேர்தல் நடைபெறவுள்ளதேனிமக்களவைத் தொகுதிக்குள் இந்தஆண்டிப்பட்டிசட்டப்பேரவைத் தொகுதியும் இடம்பெற்றுள்ளது அஇஅதிமுகஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் மகன் திருரவீந்திரநாத் குமார் இந்ததொகுதியில் மக்களவைக்குபோட்டியிடுகிறார்

இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

மகாவீரரின் பிறந்ததினம் இன்றுநாடுமுழுவதும் கொண்டாடப்பட்டது இதையொட்டி சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்தப்பட்டன

பீஹாரில் குண்டவ்பூர் மற்றும் அவரதுபிறந்தஊரானநாலாந்தாமாவட்டத்திலும் சிறப்பு விழாக்கள் நடத்தப்பட்டன மகாவீர் ஜெயந்தியைமுன்னிட்டுகுடியரசுத்தலைவர் திருராம்நாத்கோவிந்த் குடியரசுத்துணைத்தலைவர் திருவெங்கப்யாநாயுடு பிரதமர் திருநரேந்திரமோடிஉள்ளிட்டோர் வாழ்த்துதெரிவித்துள்ளனர்